நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்ட இருக்கிறார்

புதுச்சேரியில் பள்ளி வளாகங்களை சுற்றுவட்டாரப் பெண்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்கப் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் மோடி நாடாளுமன்றம் புதுடெல்லியில் அமைய உள்ள நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்ட இருக்கிறார்

அதிநவீன தொழில்நுட்பத்தில் முற்றிலும் எரிசக்தி திறன் மிக்கதாக முழு பாதுகாப்பு அம்சங்களுடன் கட்டப்பட உள்ள புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் உட்புற அலங்காரங்கள் நாட்டின் கலை கலாச்சாரக் கலவையை பிரதிபலிப்பதாக அமையும் தற்போது உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்தை ஒட்டி முக்கோண வடிவில் அமைய உள்ள புதிய கட்டிடத்திற்கான வரைபடத்தில் பொதுமக்கள் பார்வைக்கான அரசியல் சாசன காட்சிக் கூடமும் இடம்பெற்றுள்ளது

சந்தோஷ் கங்வார் தெரிவித்துள்ளார் அலுவலகங்கள் மூலம் கம்பி இல்லாத பொது வை ஃபை கட்டமைப்பை உருவாக்க பிஎம் வாணி திட்டத்தை செயல்படுத்தவும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார்

பாரத் பயோடெக் நிறுவனத்தின் தலைவர் திரு கிருஷ்ணா எல்லா தங்களின் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பு பணிகளில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து வெளிநாட்டு தூதர்களுக்கு பவர் பாய்ன்ட் விளக்கம் அளித்தார் தொடந்து பயோலாஜிகல் இ நிறுவன வளாகத்தில் மாநில அரசு சார்பிலும் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பு பணிகள் குறித்து வெளிநாட்டு தூதர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பு பணிகள் வேகம் பிடித்துள்ள நிலையில் உயிரி தொழில்நுட்ப நிறுவனங்களை வெளிநாட்டு தூதர்கள் பார்வையிட்டது முக்கியத்துவம் பெறுகிறது

இன்று புதுச்சேரி கல்வித்துறை இயக்குனருடன் நடத்திய ஆலோசனையின் போது அவர் இவ்வாறு அறிவுறுத்தினார்

மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகளுக்கு இவர்கள் ஏற்பாடு செய்து தங்கத் தேர் இழுத்தனர் தேவாலாயங்கள் மற்றும் பள்ளிவாசல்களிலும் சிறப்பு பிராத்தனைகள் நடைபெற்றன முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி சுப்ரமணியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர் பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற சோனியா காந்தி பிறந்தநாள் விழாவிலும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்று புதுச்சேரியில் அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களும் வழங்கப்பட்டன

பத்திரிக்கையாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி இப்பணிகளை தொடக்கி வைத்தார் செய்தி விளம்பரத்துறைச் செயலர் திரு சுந்தரேசன் துறை இயக்குநர் திரு வினய ராஜ் உள்ளிட்டோர் இந் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஜன் அந்தோலன் கொரோனா பிரச்சனை இன்னும் முடிவிற்கு வராததால் முகக் கவசம் உள்ளிட்ட விதிமுறைகளை மக்கள் தொடர்ந்து கடைபிடித்தல் அவசியம் என்று செவிலியர் சமுகத்தினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் இது குறித்து சேதராப்பட்டு ஈஎஸ்ஐ மருத்துவமனை செவிலியர் திருமதி விஜயா பாரதி

அரிசி வினியோக மையங்களுக்கு பயனாளிகள் வரும் போது கண்டிப்பாக முகக் கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் சமுக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

லஞ்ச ஒழிப்பு உலக அளவில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள நிலையில் இன்று சர்வதேச லஞ்ச ஒழிப்பு தினம் நேர்மையுடன் குணமடைவோம் என்ற மையக் கருத்து அடிப்படையில் கடைபிடிக்கப்படுகிறது

நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்ட இருக்கிறார்

புதுச்சேரியில் பள்ளி வளாகங்களை சுற்றுவட்டாரப் பெண்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்கப் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்